கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார்

திருவாரூர் இடைத் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அம்மாவட்டத்தில் பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது

அகில இந்திய வானொலி இந்தி ஆங்கில செய்தி அறிக்கைகளை தனியார் பண்பலை வானொலிகளும் இன்று முதல் ஒலிபரப்ப அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் கள்ளக் குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு தமிழகத்தில் புதிய மாவட்டம் ஒன்று அமையவிருக்கிறது இதுதொடர்பான அறிவிப்பை சுட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் விழுப்புரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து இம்மாவட்டம் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார் இதற்கான தனி அதிகாரி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் அறிவித்தார்

ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று வழங்கிய உத்தரவின் முழு விவரம் கிடைத்ததும் அடுத்தக் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய தமிழக அரசின் உத்தரவு செல்வாது என்று தேசிய பசுமைத் தீர்ப்பாயம் உத்தரவிட்டதை எதிர்த்து மாநில அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதனை விசாரித்த நீதிமன்றம் தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்றும் அதேவேளையில் தற்போதுள்ள நிலையே நீடிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவை ரத்து செய்வதாகவும் உத்தரவிட்டது இப்பிரச்சினையை சட்டமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எழுப்பினார் அப்போது பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து மூட தேவையான சட்டப்போராட்டத்தை மாநில அரசு மேற்கொள்ளும் என்றார் முதலமைச்சர் இதுபற்றி தனது பதிலுரையில் பேசும்போது ஸ்டெர்வைட் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கவில்லை என்றும் இன்று வழங்கிய நீதிமன்ற உத்தரவின் முழு விவரங்களை பெற்று அடுத்தக்கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் இதில் திருப்தியடையாத திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட அரசு கொள்கை முடிவு எடுத்திருக்க வேண்டும் என்று கூறினார் வரும் நாட்களில் அம்முடிவு எடுக்கப்படும் என்ற பதில் முதலமைச்சரின் பதிலுரையில் இடம்பெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்கப்பட மாட்டாது என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்துாரி உறுதிபடத் தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்றம் இன்று வழங்கிய உத்தரவில் ஆலையை உடனடியாக திறக்க வேண்டும் என்று குறிப்பிடவில்லை என்றார் தேசிய பசுமைத் தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மேல் முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக் கொண்டு அதன்மீது விசாரணை நடைபெற்று வருவதையும் திரு நந்தூரி குறிப்பிட்டார் தமிழக சட்டப்பேரவைக் நடப்பு கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று ஒரு சட்ட முன்வடிவு மூன்று திருத்தச் சட்ட முன் வடிவுகள் ஆகியவை அறிமுகம் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன வனத்துறை அமைச்சா் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தமிழ்நாடு வனத்திருத்த சுட்ட முன் வடிவை அறிமுகம் செய்தார் உள்ளாட்சித் துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்ட முன்வடிவு மற்றும் நகராட்சிகள் சுட்ட திருத்த முன் வடிவுகளையும் அறிமுகம் செய்தாா்

ஏற்கனவே நேற்று எட்டு சட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தன

அவை யாவும் இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறின மேலும் இந்த நிதியாண்டின் அரசுத்துறை கூடுதல் செலவுக்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கையை துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வம் அவையில் தாக்கல் செய்தார் அதுவும் இன்று நிறைவேற்றப்பட்டது

திருவாரூர் இடைத் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அம்மாவட்டத்திலும் ஆயிரம் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் சிறப்பு பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்று ருபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அரசாணையை மாநில அரசு பிறப்பித்துள்ளது

இதற்கான அனுமதியை மத்திய அமைச்சரவை நேற்று வழங்கியிருந்தது பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கான மத்திய அரசின் ஆணை குறித்த முறையான தகவல் ஏதும் தமிழக அரசுக்கு இதுவரை வரவில்லை என் மாநில நிர்வாக சீர்திருத்தத் துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் இதுதொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக நீதிக்கு எதிரானது என்றும் எனவே மத்திய அரசின் இந்த முடிவுக்கு எதிராக தமிழக சுட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் மத்திய அரசின் முடிவு பற்றிய முழுமையான தகவல் கிடைத்ததும் கருத்து தெரிவிப்பதாக கூறினார் குடிசைப் பகுதிகள் அற்ற சென்னை மாநகரை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சுட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் சென்னையில் சிதிமடைந்த அடுக்குமாடிக் குடியிருப்புகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் மறுகட்டுமானம் செய்வது அல்லது தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு தொழில்நுட்பக் குழு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் தமிழக சட்டப்பேரவையில் இவ்வாண்டின் முதல் கூட்டத் தொடர் இன்று முடிவுக்கு வந்தது பேரவைத் தலைவர் திரு ப தனபால் இக்கூட்டத் தொடரை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் ச்பிற்ற தலைவராக மீண்டும் திரு ஆலோக் வர்மாவை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எளினும் சிபிஐ தலைவர் பனி நியமனம் தொடர்பாக தில்லி சிறப்புக் காவல் படை சுட்டத்தின்கீழ் அமைக்கப்படும் பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய தேர்வுக்குழ மீண்டும் பரிசீலிக்கும் வரை அவர் கொள்கை முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது அவருக்கு பதிலாக சிபிஐ இடைக்கால தலைவராக திரு எம் நாகேஸ்வரராவை மத்திய அரசு நியமித்த உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்தது திரு ஆவோக் வர்மாவுக்கும் சிபிஐ கூடுதல் தலைவர் திரு அஸ்தானாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து திரு வர்மா கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டிருந்தது நினைவிருக்கலாம் குடியரசு தினத்தையொட்டி அகில இந்திய வானொலியின் சார்பில் கவி சம்மேளனம் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நாளை மறுநாள் மாலை நான்கு மணிக்கு நடைபெறவுள்ளது

வானொலி பொறியியல் பிரிவு துணைத் தலைமை இயக்குநர் திரு ராஜேந்திரன் முதன்முறையாக இது சென்னையில் நடைபெறுவது தமிழகத்திற்கு பெருமை என்றார் பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈ மாரியப்பன் தேசிய ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதில் இத்தகைய நிகழ்ச்சிகள் துணை புரிகின்றன என்றார் அகில இந்திய வானொலியின் பண்பலை செய்திகளை தனியார் பண்பலை வானொலி நிலையங்கள் எடுத்து ஒலிபரப்ப வகை செய்வதற்கான ஒப்பந்தம் இன்று தில்லியில் தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ராத்தோர் முன்னிலையில் கையெழுத்தானது

முதற்கட்டமாக ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழி செய்தி அழிக்கைகள் தனியார் பண்பலையில் அனுமதிக்கப்படுகின்றன இதன்மூலம் நம்பகமான செய்திகளை தனியார் வானொலிகள் மூலமாகவும் நேயர்கள் கேட்க வகை செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு ராத்தோர் தெரிவித்தார் இதுவொரு வரலாற்றுச் சிறப்பு மிக்க நிகழ்வு என்று அகில இந்திய வானொலி செய்திப் பிரிவு தலைமை இயக்குநர் திருமதி இர்ரா ஜோஷி குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சக செயலாளர் திரு அமித் கரே பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு சஷிசேகர் வேம்பட்டி அகில இந்திய வானொலி தலைமை இயக்குநர் திரு எஃப் ஷெகரியார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

தமிழகத்தைப் பொறுத்தவரை இந்த பொது வேலை நிறுத்தத்திற்கு ஒரளவு ஆதரவு காணப்பட்டது இருப்பினும் அரசு பேருந்து போக்குவரத்து வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவை வழக்கம் போல் செயல்பட்டன இதில் கலந்து கொண்ட மத்திய அரசு ஊழியர்கள் ஒய்வூதியத் திட்டத்தில் உள்ள குறைகளை நிவர்த்திச் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர்